அகமதாபாத் வந்தடைந்தாா் அகமதாபாத்தின் மோத்திரா விளையாட்டு மைதானத்தை பிரதமர் திரு

விவசாயிகள் இதனால் பயனடைந்துள்ளார்கள்

ட்ரம்ப் இரண்டு நாள் அரசு முறை பயணமாக இன்று காலை அகமதாபாத் வந்து சே்ந்தார் அமெிக்க அதிபர் ஆன பின் இந்தியாவுக்கு அவர் மேற்கொண்ட முதல் வருகை இதுதான்

அகமதாபாத்தில் பிரதமர் திரு

மகாத்மா காந்தியின் சப்மதி ஆசிரமத்திற்கு சென்றடைந்தார் அங்கு மகாத்மா காந்தியின் உருவப்படத்திற்கு திரு

நரேந்திர மோடியும் மியாதை செவுத்தினார்கள் மகாத்மா காந்தி பயன்படுத்திய ராட்டையை திரு ட்ரம்ப் இயக்கி பார்த்தார் அதேபால் ராட்டியை அவரது துணைவியார் மெலானியாவும் இயக்கினார் சாலையின் இருமருங்கிலும் லட்சக்கணக்கான மக்கள் கைகளை அசைத்தபடி ஆரவாரமாக அவரை வரவேற்றனா் பின்னர் அகமதாபாத்தில் உள்ள மோத்திராவில் அமைந்துள்ள உலகிலேயே பிரம்மாண்டமான சர்தார் பட்டேல் கிரிக்கெட் மைதானத்தில் நடைபெற உள்ள ஒரு வட்சும் பேர் பங்கேற்கும் வணக்கம் ட்ரம்ப் நிகழ்ச்சியில் இருவரும் உரையாற்ற உள்ளனர் இதையொட்டி பல்வேறு கலைநிகழ்ச்சிகளுக்கும் சா்தார் பட்டேல் விளையட்டு மைதானத்தில் ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன பிரதமர் திரு நரேந்திரமோடி குஜராத் முதலமைச்சர் விஜய் ரூபானி மற்றம் குஜராத் ஆளுநர் ஆச்சார்யா தேவ்ரத் உள்ளிட்ட தலைவா்கள் அவரை விமான நிலையத்தில் வரவேற்றனா் அகமதாபதில் நிகழ்ச்சிகளை முடித்துக்கொண்டு அமெரிக்க திரு ட்ரம்பும் அவரது அதிபர் தூதுக்குழுவினரும் தாஜ்மஹாலை பார்ப்பதற்காக ஆச்ரா செல்கிறார்கள் அங்கு கேரியா விமான நிலையத்தில் உத்தரப்பிரதேச ஆளுநர் திருமதி ஆனந்தி பெள் பட்டேல் முதலமைச்சள் யோகி ஆதித்யநாத் மற்றும் பல் அவரை வரவேற்கிறா்கள்

ட்ரம்பும் அவரது குடும்பத்தினரும் சிறிது நேரம் தாஜ்மஹாலை கண்டுகளித்துவிட்டு மாலையில் தில்லிக்கு புறப்படுகிறார்கள்

நரேந்திரமோடியுடன் அமெரிக்க அதிபரும் துதுக்குழுவினரும் பேச்சு நடத்துகிறா்கள்

ட்ரம்ப் மற்றும் அவரது துணைவியாருக்கு குயடிரசுத்தலைவர் மாளிகையில் சம்பிரதாய வரவேற்பு அளிக்கப்படுகிறது அங்கிருந்து ராஜ்காட் சென்று தேசப்பிதா மகாத்மா காந்தி நினைவிடத்தில் அஞ்சலி செலுத்துகிறார்கள் இதன் பின்னர் திரு ட்ரம்ப் பிரதமர் திரு நரேந்திரமோடி ஆகியோரின் பேச்சுவார்த்தைகள் நடக்கின்றன

நரேந்திரமோடி விருந்தளிக்கிறார்

அதிபர் ட்ரம்புடன் அமெரிக்காவின் உயர்நிலைக்குழு ஒன்றும் வருகிறது

மாலையில் குடியரசுத்தலைவர் திரு ராம்நாத் கோவிந்தை அவரது மாளிகையில் அதிபர் திரு ட்ரம்ப் சந்திக்கிறார் அமெரிக்க அதிபருக்கு குடியரசுத்தலைவா் திரு கோவிந்த் வரவேற்பு விருந்தளிக்கிறாா் இந்திய பயணத்தை முடித்துக்கொண்டு அதிபர் திரு ட்ரம்ப் மாலையில் புறப்படுகிறார் பிரதமரின் விவசாயிகளுக்கான வருவாய் ஆதரவு திட்டமான பிராதன் மந்திரி கிஸான் சம்மன் நிதித்திட்டம் இன்று ஒராண்டை நிறைவு செய்கிறது இந்த திட்டம் நாடெங்கும் விவசாயிகள் தங்களது விவசாயம் மற்றும் வீட்டு தேவைகளுக்கான வருமான ஆதரவு வழங்குவதற்கு சென்ற ஆண்டு இதே நாளில் தொடங்கப்பட்டது

நித்தி ஆயோக் அறிவித்து நடைமுறைக்கு வந்துள்ள அட்டல் புத்தாக்க திட்டத்தின்கீழ் ஏராளமான கண்டுபிடிப்புகளும் தொழில் முனைவும் தொடங்கியுள்ளதாக அறியப்பட்டுள்ளது அட்டல் புத்தாக்க திட்டத்தின் இயக்குநர் திரு ராமநாதன் ரமணன் எமது செய்தியாளரிடம் பேசுகையில் இளம் மாணவர்களின் மனதில் புத்தாக்க உணர்வை ஏற்படுத்தி தொழில் முனைவு வாய்ப்பை பயன்படுத்துவதே இந்த திட்டத்தின் நோக்கம் என்றார்

இன்று காலை அக்கட்சியின் தலைமைக்கழக அலுவலகத்தில் நடைபெற்ற பிறந்த நாள் விழாவில் அதிமுக ஒருங்கிணைப்பாளரும் துணை முதலமைச்சருமான திரு

பன்னீர் செல்வம் இணை ஒருங்கிணைப்பாளரும் முதலமைச்சருமான திரு எடப்பாடி பழனிச்சாமி ஆகியோர் அந்த வளாகத்தில் அமைக்கப்பட்டிருந்த ஜெயலலிதா மற்றும் எம்ஜிஆரின் திருவுருவச் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினா் பின்னர் கட்சியின் சார்பில் தயாரிக்பப்ட்ட ஜெயலலிதாவின் பிறந்த நாள் சிறப்பு மலரை வெளியிட்டு கூடியிருந்த பத்திரிகையாளர்கள் மற்றும் தொண்டர்களுக்கு இனிப்புகளை வழங்கினர் இதையடுத்து அஇஅதிமுக தொண்டர்களின் குடும்பத்தினருக்கு உதவிகளை வழங்கியதுடன் அங்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த இலவச மருத்துவமுகாமையும் அன்னதானத்தையும் தொடங்கி வைத்தனா் இந்நிகழ்ச்சியில் அஇஅதிமுக அவைத் தலைவா் திரு மதுசூதனன் உள்ளிட்ட தலைமைக்கழக நிா்வாகிகள் மற்றும் கட்சியின் முக்கிய பிரமுகர்கள் பலர் பங்கேற்றனர் வடகிழக்கு மாநிலங்களில் நீடித்த வளர்ச்சிக்கான ஒத்துழைப்பு மாநாடு இன்று குவாஹத்தியில் தொடங்குகிறது வடகிழக்கு மாநிலங்களின் முதலமைச்சள்கள் மற்றும் முக்கிய தலைவர்கள் இதில் பங்கேற்கிறார்கள் மூன்று நாள் நடக்கும் இந்த மாநாட்டில் வடகிழக்கு மாநிலங்களின் பிரதிநிதிகள் மத்திய அமைச்ச்கள் கல்வியாளர்கள் மக்கள் பிரதிநிதிகள் சா்வதே வளர்ச்சி அமைப்புகளின் பிரதிநிதிகள் பங்கேற்கிறார்கள் இந்த தொடக்க நிகழ்ச்சிக்கு பின் தொழில்நுட்ப ரீதியான கலந்தாய்வு நடக்கிறது வடகிழக்கு மாநிலங்களின் பொருளாதார வளம் நீடித்த வளர்ச்சி பருவநிலைக்கு ஏற்ற வேளாண்மை சுகாதாரம் மற்றும் சத்துணவு குறித்து இந்த மாநாட்டில் கலந்துரையாடல் நடக்கிறது

சில வகை மருத்துவ கருவிகளின் ஏற்றுமதி மீது தடை விதிக்கப்பட்டிருப்பதாக வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது கருவிகளில் பற்றாக்குறை ஏற்பட்டிருப்பதை அடுத்து நாட்டில் இந்த இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அது கூறுகிறது

ரவிஸ்குமார் உலக சுகாதார அமைப்பின் ஆவோசனைக்கு ஏற்ப இந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாக தெரிவித்தார் சீன நாடு அமைந்த பிறகு சந்திக்கும் மிகப்பெரிய மக்கள் சுகாதார பிரச்சினை இது என்று சீன அதிபர் சீ ஜின் பிங் கூறியிருக்கிறார்

ஈரான் பொது தேர்தலில் வெற்றி பெற்றிருப்பதாக கன்சர்வேட்டிவ் கட்சி கூறியிருக்கிறது

இவற்றில் வெற்றி பெற்றவர்களின் பெயர்கள் மட்டுமே அறிவித்துள்ள அமைச்சகம் அவர்கள் எந்த கட்சியை சேர்ந்தவர்கள் என குறிப்பிடவில்லை

பாகிஸ்தானில் ஈரான் மற்றும் ஆப்கானிஸ்தான் எல்லைப் பகுதிகள் மூடப்பட்டுள்ளன இருதரப்பு தரை மற்றும் விமான போக்குவரத்து தடை செய்யப்பட்டுள்ளது ஈரான் உடனான எல்லைகளை தற்காலிகமாக மூடியிருப்பதாக துருக்கியும் அறிவித்துள்ளது

உலக கோப்பை மகளிர் டுவெண்டி டுவெண்டி கிரிக்கெட் டோட்டியில் இந்தியா இன்று பங்களாதேஷை எதிர்கொள்கிறது